கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா்

வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பேரை தேசிய புலணய்பு முகமை கைது செய்துள்ளது

அணியை எதிர்கொள்கிறது

உயர்கல்வியில் புதிய கல்விக் கொள்கை அமலாக்கம் குறித்த காணொலி காட்சி மூலமான மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்த கொள்கை இளைஞர்களின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவது மட்டுமன்றி சுயசாா்பு இந்தியாவை உருவாக்கவும் பயன்படும் என்றாா் அனைவருக்கும் தரமான கல்வி வழங்குவதன் மூலம் சமத்துவமான துடிப்புமிக்க அறிவுசார் சமூகத்தை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையை இந்த கௌர்கை கெணாடிருப்பதாகவும் அவா் தெரிவித்தாா் பல்கலைக்கழகங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் புதிய கண்டுபிடிப்புகளின் திகழ வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் கூறினார் தேசிய மற்றும் உள்ளூர் பிரச்சினைகளுக்கு புதிய வகையிலான தீர்வுகளை அவை வழங்க வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார் காலத்தில் தட்சவீலா நாலாந்தா போன்ற பல்கலைக்கழகங்கள் கல்வியில் அண்டை இந்தியாவுக்கு உலகளாவிய மதிப்பை தருபவையாக இருந்தன என்று குறிப்பிட்ட அவா் ஆனால் இன்று உலக தர வரிசையில் உயர்நிலையை இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் பெற முடியவில்லை என்றும் புதிய கல்விக் கொள்கையை தீவிரமாக அமலாக்குவதன் மூலம் இந்தியாவின் பெருமையை மீண்டும் நிலைநிறுத்த முடியும் என்றும் தெரிவித்தார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாய் நாட்டில் ஆராய்ச்சியையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய கல்விக் கொள்கை ஊக்குவிக்கும் என்றார் இந்த கொள்கை அறிவின் வல்லரசாக நாட்டை உருவாக்கும் என்றும் அவர் கூறினார் திவால் மற்றும் நொடித்துப்போதல் சுட்ட திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் நொடித்துப்போதல் பிச்சினைக்கு ஒரு கால வரம்புக்குள் தீர்வு காண வேண்டும் என்பதில் இந்த மசோதா திருத்தம் செய்யப்பட்டுள்ளது நிலுவைக்கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலை ஏற்படும் நிறுவனங்கள் அல்லது தனிநபாகள் மீது பழைய சுட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இந்த மசோதா வகை செய்கிறது கடந்த ஜூன் மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றான இநத மசோதாவை மத்திய நிதி அமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் தாக்கல் செய்தாா்

கோவிட் நோய் தொற்று காலத்தில் நாடாளுமன்ற உறப்பினர்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கூட்டத்தை குடியரசுத் துணைத்தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு வெங்கையா நாயுடு இன்று நடத்தினார் இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலாளா் ககாதாத்துறை இணை செயலாளா் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைமை இயக்குநர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொற்று நோய்கள் தடுப்புப் பணியில் ஈடுபடும் ககாதார பணியாளர்களின் பாதகாப்புக்கு வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது

கடந்த ஏப்ரல் மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இதன்படி ககாதார பணியாளா்களுக்கு இடையூறு செய்வது காயப்படுத்துவது துன்புறத்துவது உயிருக்கு ஆபத்து விளைவிப்பது ஆகியவை ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்களாக வகை செய்யப்பட்டுள்ளன

தொழில் துறையில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்ள தமிழக அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தொழில் கூட்டமைப்பும் தகவல் தொழில்நுட்பத் துறையும் இணைந்து நடத்திய மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சா் இன்று உரையாற்றினாா்

தகவல் தொழில்நட்பத்துறையில் தேசிய அளவில் தமிழகம் முன்னிலையில் இருப்பதாகவும் முதலமைச்ச் குறிப்பிட்டா்

விமாள நிலையங்களின் அடிப்படை கட்டமைப்பு நவீனமயத்தின் இரண்டாம் கட்டத்திற்காள ஒப்பந்தம் கடந்த மே மாதம் கையெழுத்தானது என்றும் இதன்மூலம் கட்டுமான துறையில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் திரு ஸ்ரீபத் நாயக் கூறினார் அல்கொய்தா பயங்கரவாதிகள் ஒன்பது பேரை தேசிய புலனாய்பு முகமை கைது செய்துள்ளது கேரளாவின் எர்ணாகுளத்திலும் மேற்குவங்கத்தின் முர்ஷிதாபாத்திலும் பல இடங்களில் ஒரே நேரத்தில் இந்த முகமை இன்று திடர் சோதனைகளை நடத்தியது இதில் மேற்குவங்கத்திலிருந்து ஆறு பயங்கரவாதிகளும் கேரளாவிலிருந்து மூன்று பயங்கரவாதிகளும் கைது செய்யப்பட்டனர் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற அல்கொய்தா பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த இவர்கள் இந்தியாவில் உள்ள முக்கியமான நிறுவளங்கள் மீது தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்களை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக தேசிய புலனாய்வு முகமை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது சோதனை செய்யப்பட்ட இடங்களிலிருந்து டிஜிட்டல் கருவிகள ஆவணங்கள் கூர்மையாள ஆயுதங்கள் நாட்டு துப்பாக்கிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன நாட்டின் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்படவிருந்த தாக்குதல்கள் இந்த கைது நடவடிக்கை மூலம் தவிர்க்கப்பட்டுள்ளன இதனிடையே ஜம்மு கஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் என்று நம்பப்படும் மூன்று பேரை பாதுகாப்புப்படையினர் இன்று கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களையும் பாதுகாப்புப் படையினர் கைப்பற்றினர் பிரதமின் ஆபூஷ்மான் பாரத் எனப்படும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திடடம் நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களின் வரவேற்பையும் பெற்றுள்ளது

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

அபுதாபியில் இன்னும் சற்று நேத்தில் தொடங்க உள்ள முதல் ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது